கூறியுள்ளது நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி ஐந்து சதவீதமாக குறைத்து மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது

முதலீடு செய்யப்படும் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார்

குவித்து வருகின்றனர் இனி விரிவான செய்திகள் ரெப்போ வட்டி விகிதம் ஐந்து புள்ளி ஒன்று ஐந்து சதவீதமாக நீடிப்பதாக ரிச்வ் வங்கி கூறியுள்ளது மும்பையில் இன்று வெளியிடப்பட்ட இருமாத நிதிக்கொள்கையில் இந்த முடிவு அறிவிக்கப்பட்டுள்ளது பொருளாதார சூழ்நிலையை கருத்தில்கொண்டு நடப்பு நிதியாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி ஐந்து சதவீதமாக குறைத்து மதிப்பீடு செய்யப்படுவதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் காலாண்டு நிதிக்கொள்கையை வெளியிட்டு பேசுகையில் தெரிவித்தார்

வரும் பட்ஜெட்டில் பொருளாதாரத்திற்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் பல முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப் படுவதாகவும் திரு சக்தி காந்ததாஸ் தெரிவித்தார்

இது தொடர்பாக புதிய மற்றம் புதபிக்கத்தக்க எரிசக்தித் துறை அமைச்சர் திரு ஆர்

புதுதில்லியில் இன்று இந்திய எரிபொருள் உள்கட்டமைப்பு மாநாட்டை தொடங்கிவைத்துப் பேசிய அவர் எரிவாயுவை குழாய் மூவம் நகரப்பகுதிகளுக்கு விநியோகிக்க கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கான நடைபெற்றுவருவதாக கூறினார் பணிகள் ஜெட் விமான எரிபொருள் இயற்கை எரிவாயு போன்றவற்றை சரக்கு மற்றும் சேவை வரி கட்டமைப்புக்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை மத்திய நிதியளமச்சர் திருமதி நிர்மவா சீத்தாராமன் மேற்கொள்வார் என்று தாம் நம்புவதாக திரு தர்மேந்திர பிரதான் கூறினார் வரும் பட்ஜெட்டிலேபே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டால் நலமாக இருக்கும் என்றும் அவர் கூறினார் மாறிவரும் வர்த்தக குழலில் பல்வேறு வரிகளை ஒரே வரியாக கொண்டுவரவேண்டியது அவசியமாகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார்

சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட இந்த சிறுமியை தீவைத்து எரித்து கொல்ல முயன்றதாகவும் இவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டது முதலமைச்சர் திரு யோகி ஆதித்பநாத் மாநில காவல் துறை தலைவருக்கு பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் உடனடியாக குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட சிறுமி லக்னோவில் உள்ள மருத்துவமனையில் உயர் சிகிச்சை பெறுவதற்கு மாநில அரசு சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது

மாநிலங்களவையில் இன்று எழுத்தப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில் இந்திய படகுகளையும் மீனவரையும் விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுத்துவருவதாக தெரிவித்தார் அண்மையில் இந்தியா வந்திருந்த இலங்கை அதிபர் திரு கோத்தபய ராஜபக்சே இதற்கான உறுதியை அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்திய மீளவர்களின் பாதுகாப்புக்கு மத்திய அரக உயரிய முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

வேலை வாய்ப்பை பெருவதற்கும் தொழில் முனைவோராக மேம்படுத்திக்கொள்ளவும் இதபோன்ற பணியிடை திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் உதவிடும் என்று அவர் தெரிவித்தார் சா்வதேச செவிலியா் தினத்தை முன்னிட்டு ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் தேசிய விருதுகளை குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று புததில்லியில் வழங்கினா் நிகழ்ச்சியில் பேசிய அவா் நாட்டின் சுகாதார தேவைகளுக்கு சேவை அளிப்பதில் செவிலியர்கள் முக்கிய பங்காற்றுகின்றனா் என்று தெரிவித்தாா்

ராம்நாத் கோவிந்த் செவிலியர்களுக்கு வழங்கினார்

காங்கிரஸ் கட்சி நேரடியாக மோதுகின்றன மதச்சார்பற்ற ஜனதா தளம் தனித்தப் போட்டியிடுகிறது

முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மூன்றாம் இன்று ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி அஇஅதிமுக சார்பில் மாநிலம் முழுவதும் அமைதி பேரணிகள் நடைபெற்றன

எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு

பள்ளீர் செல்வம் மாநில அமைச்சர்கள் மற்றும் அஇஅதிமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர் ன்னா் ஜெயலலிதா நினைவிடத்திற்கு அருகே அக்கட்சியினா உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர்

முன்னதாக உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை அடுத்து திஹார் சிறையிலிருந்து நேற்று விடுவிக்கப்பட்ட அவருக்கு காங்கிரஸ் கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர்

இந்திய வெஸ்ட் இண்டல் அணிகளுக்கிடையிலான முதலாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி நாளை ஹைதராபாத்தில் நடைபெறுகிறது விராட்கோலி தலைமையிலான இந்திய அணியில் ரோஹித் ஷர்மா ஸ்ரேஷயர் அய்யர் லோகேஷ் ராகுல் ரிஷப் பண்ட் மணிஷ் பாண்டே ஆகிய பேட்ஸ்மேன்கள் உள்ளனர் வேகப்பந்துவீச்சில் முகமது ஷமி புவனேஷ்குமார் தீபக் சாஹர் மற்றும் கழற்பந்து வீச்சளார்கள் வாஷிங்டன் சுந்தர் யஸ்வேந்திர சாஹல் ஆகியோர் உள்ளனர்

மாநில அளவிலான ஜூனியர் மகளிர் ஹாக்கிப்போட்டி இன்று கிருஷ்ணகிரியில் தொடங்கியது

கால்பந்து போட்டியில் மும்பை அணி இன்று கேரள அணியை எதிர்கொள்கிறது